நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தாா்

வெளியிடப்பட்டது

வேட்பாளர்களின் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார்

இரவில் ஏழு மணி முதல் எட்டு மணி வரையிலும் பட்டாசுகளை வெடிக்க மாநில அரசு அமைதித்துள்ளது

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

அப்போது பேசிய பிரதமர் உலகப் பொருளாதாரத்தில் இந்தியா வலுவான நிலையில் செயல்படுவதற்கு ஏதுவாக மத்திய அரசு கொள்கை திட்டம் வகுத்து வருவதாகவும் பிரதமர் கூறினா் சிறு தொழில்களை ஊக்குவிப்பதற்கு ஏற்றவாறு கொள்கைகள் வகுக்கப்படும் என்றார் நிலையான பொருளாதார வளர்ச்சி பெறுவதற்கு சிறு தொழில்களின் முன்னேற்றம் அடிப்படையாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார்

சிறு குறு தொழில்களுக்கு உகந்த வகையில் அனைத்து நடைமுறைகளையும் உள்ளடக்கிய ஒற்றை சாளர முறையில் வசதிகள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் விஞ்ஞான்பவளில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திரு அருண் ஜேட்லி குறு சிறு நடுத்தர தொழில்துறை இணை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் உட்பட பவர் கலந்துகொண்டனர் நேரலையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கோயம்புத்தூரில் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தமிழக அமைச்சர் திரு வேலுமனி மற்றும் உயரதிகாரிகள் கலந்துகொண்டனர் மத்தியபிரதேசும் மிசோரம் மாநிலங்களில் சுட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டது மத்தியப்பிரதேசத்தில் தேர்தல் அறிவிக்கை இன்று வெளியானதை அடுத்து வேட்பு மனுத்தாக்கல் தொடங்கியுள்ளகு

முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் இன்னும் வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை

முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப திதம்பரம் மற்றும் அவரது குடும்பத்தினர் வெளிநாடுகளில் வாங்கிய சொத்துக்களை மறைத்ததாக கூறப்படும் வழக்கில் கிரிமினல் குற்ற வழக்காக பதிவு செய்ய வருமான வரித்துறை அளித்த அனுமதியை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ் மணிக்குமார் மற்றும் திரு சுப்பிரமணிய பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வுமுன் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது இணச்சவப்பிரதேசும் தரம்சாவாவில் கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைப்பதற்கான நிலத்தை குத்தகைக்கு விட்டதில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி அம்மாநில முதலனமச்சர் திரு பிரேம்குமார் துமல் மற்றும் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அணுராக் தாக்கூர் ஆகியோர் மீது பதிவு செய்யப்பட்டிருந்த முதல் தகவல் அறிக்கையை உச்சநீதிமன்றம் இன்று ரத்து செய்துள்ளது நீதிபதிகள் திரு

அஷோக் பூஷண் திரு அஜய் ரஸ்தோகி ஆகியோர் கொண்ட பெஞ்ச் இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்வதற்கும் இன்று அனுமதி அளித்து உத்தரவிட்டது நகர்ப்புற சாலை கட்டமைப்பு திட்டங்களுக்கு குறைந்த செலவிலான உள்நாட்டு தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சாவைப் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி வலியுறுத்தி உள்ளார்

ஆறுகளை சீரமைத்து நீர்வழித்தடங்களை ஏற்படுத்துவதன் மூலம் நகரங்களுக்கிடையிலான போக்குவரத்தை மேம்படுத்தலாம் என்றும் அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய நகர்ப்பற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி விரைவான போக்குவரத்து நகா்ப்புறங்களில் விரைந்து பயணிப்பதற்கான போக்குவரத்து வசதிகள் காலத்தின் தேவையாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார் கடற்படையினர் மிகுந்த எச்சரிக்கையுடன் கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் எந்தநேரத்திலும் எந்தவொரு சவாலையும் சந்திக்க தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் பாதகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று கடற்படை தளபதிகள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் தற்சாா்புடன் ராணுவத் தளவாடங்களை உள்நாட்டிலேயே மேக்கின் இந்தியா திட்டத்தின்கீழ் உற்பத்தி செய்வதற்கு கடற்படையினர் அளித்துவரும் ஆதரவை வரவேற்பதாக கூறினார் கடற்படையை மின்னணு மையமாக்கும் திட்டத்தை சிறப்பாக நடைமுறைப்படுத்தி வருவது குறித்தும் திருமதி நிர்மலா சீதாராமன் தமது மகிழ்ச்சியை வெளியிட்டார் தீபாவளி பண்டிகையின்போது தமிழகத்தில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் இரவில் ஏழு மணி முதல் எட்டு மணி வரையிலும் பட்டாககளை வெடிக்க தமிழக அரசு அமைதித்துள்ளது உச்சநீதிமன்றத் தீர்ப்பின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து காலையிலும் இரவிலும் தலா ஒரு மணி நேரம் பட்டாசு வெடிக்க தற்போது தமிழக அரசு அமைதித்துள்ளது இல்லாத கற்றச்சூழலை பாதுகாக்க பொதுமக்கள் குறைந்த ஒலியுடனும் குறைந்த மாக மாசுத்தன்மையுடனும் உள்ள பட்டாசுகளை வெடிக்க வேண்டுமென்ற தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது கிராமப்புறங்களில் உள்ளாட்சி அமைப்புகளின் முன் அனுமதி பெற்று திறந்த வெளியில் கூட்டாக பட்டாசு வெடிப்பதற்கு நலச்சங்கங்கள் முயற்சி செய்யலாம் என்றும் அரசு கூறியுள்ளது மருத்துவமனைகள் வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் அமைதி காக்கப்படும் இடங்களில் பட்டாசு வெடிப்பதையும் அதிக ஒலி எழுப்பும் சரவெடிகளையும் தவிர்க்க வேண்டுமென்றும் மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது தமிழகத்தில் பல்வேறு வகையான காய்ச்சல் மற்றும் தொற்றுநோய்கள் பரவுவதை முற்றிலும் தடுப்பதற்கு சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் சென்னையில் இன்று ராயப்பேட்டையில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் ஆய்வு மேற்கொண்டபின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காய்ச்சல் கண்டதும் உடனடியாக மருத்துவமளைக்கு சென்று சிகிச்சை எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாகவும் மக்கள் அச்சமடையத் தேவையில்லை என்றும் அவர் கூறினார் பொது இடங்களில் டெங்கு காய்ச்சல் குறித்த விளம்பர பதாகைகளை வைக்க வேண்டும் என்றும் தொற்று நோய் குறித்த விளம்பர பிரகரங்களை மக்களுக்கு விநியோகிக்க வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கப்பட்டது உச்சநீதிமன்றத்தின் புதிய நீதிபதிகளாக திரு ஹேமந்த் குப்தா திரு ஆர் சுபாஷ் ரெட்டி திரு எம் ஆர் ஷா திரு அஜய் ரஸ்தோகி ஆகியோர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர் தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் அவர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார்

தெற்கு காஷ்மீரில் நிகாசிலிருந்து புல்மாவா வரை கன்னிவெடியை தேடும் பணி நடைபெற்றதாகவும் உரிய நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதால் பாதுகாப்பு படையினர் பெரிய ஆபத்திலிருந்து தப்பியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த இரு தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வாளிலை ஆய்வு எமய இயக்குனர் திருமதி ஸ்டெல்லா கூறியுள்ளார்